முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தெரிவித்துள்ளார்

விவரங்களை அரசு வெளியிட்டுள்ளது

மின்துறை அமைச்சர் திரு

தங்கமணி தெளிவுபடுத்தியுள்ளார்

இதன்மூலம் பல்வேறு நிறுவனங்கள் இத்தகைய தொழில்களில் ஈடுபட்டு நெருக்கடியான நிலையில் நாட்டிற்கு துணை நிற்பதாக கூறினார்

எந்த ஒரு அவசர சூழ்நிலையிலும் சிறப்பாக செயல்படும் தமிழக மக்களின் திறன் நாட்டிற்கே ஒரு முன் உதாரணமாக திகழ்வதாக கூறினார்

நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் தமிழகம் சிறப்பான பங்கு வகிப்பதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார்

இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இம்மாநாட்டில் மாநில தொழில் துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் தமிழக தொழில் வளம் குறித்த கையேட்டினை முதலமைச்சர் வெளியிட்டார்

சென்னையில் வெளியிட்ட அறிக்கையில் இத்தகவல்களை தெரிவித்துள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

விஜயபாஸ்கர் இக்கட்டணங்கள் அதிகபட்ச கட்டணமாகும் என்பதால் இதற்கு மேலான கொகையை நோயாளிகளிடமிருந்து வசூலிக்கக் கூடாது என்றும் உத்தரவிட்டுள்ளார் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உலகளாவிய மருத்துவ பேரிடர் காலத்தில் அரசு மருத்துவமனைகளும் தனியார் மருத்துவமனைகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் சிகிச்சை முறைகள் மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார்

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மாணாக்கரை வேன் மூலம் அழைத்து வந்து தனி அறையில் தேர்வு எழுத நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தனியார் பள்ளிகளில் கல்விக் கட்டணம் செலுத்தாத மாணாக்கரை ஆன் லைன் வகுப்புகளிலிருந்து நீக்கினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர் பாடத்திட்டங்களை குறைப்பது குறித்து வல்லுனா் ஆய்வு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவேரி ஆர்

அரசின் மதுபானக் கடைகளில் அதிக விலைக்கு மதுபானங்கள் விற்கப்படுவது ஆதாரத்துடன் நிருபிக்கப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

சரோஜா தெரிவித்துள்ளார்

கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அம்மையம் கூறியுள்ளது

இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மார்த்தாண்டம் பேச்சிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்ததால் முக்கிய அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன

இந்நிலையில் குற்றாலத்தில் சீசன் தொடங்குவதற்கான அறிகுறியாக பிரதான அருவி ஐந்தருவி ஆகியவற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஐந்தருவியின் நான்கு கிளைகளிலும் தண்ணீர் கொட்டுவதால் இன்னும் ஒருசில நாட்களில் சீசன் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் செயல்படும் தற்காலிக சந்தை வியாபாரிகளின் சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு கோவிட் பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் அனுப்பப்படுவதை நகராட்சி ஆணையர் திரு சரவணக்குமார் இன்று ஆய்வு செய்தார்

அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது